மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது

இன்று ராய்பூரில் ஆய்வு மேற்கொண்டது

தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவ மழை இன்று தொடங்கியுள்ளது

கணக்கில் இந்தியா வென்றுள்ளது ரஷ்யா தென்கொரியா நாடுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது தென்கொரியாவுடன் சுற்றுவாத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது நீண்ட நாளாக தென்கொரியாவுடன் இருந்தவரும் துதரக மற்றம் பொருளாதார உறவுகள் இதனால் வலுபெரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போக்குவரத்து துறை கல்விக்காள ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது ஒடிசாவில் உள்ள ஜார் சுகதா விமான நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர் வீர் சுரேந்திர சாய் என்ற பெயரை சூட்டுவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சுதந்திரபோராட்ட வீரர் வீர் கரேந்திர சாயின் பெயரை விமான நிலையத்திற்கு சூட்டுவதன் மூலம் ஒடிசா மாநிலத்தின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது சத்தீஷ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று பல்வேறு தரப்பினரிடம் ஆய்வு மேற்கொண்டது தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓ பி ராவத் தலைமையிலான ஆணையத்தின் உயர்மட்டக் குழுவினர் இன்று ராய்பூரில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கவேண்டும் என்றும் இந்த தேர்தல் குதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் தேர்தல் கமூகமாக நடைபெறுவதற்கு ஆலோசனைகளை வழங்குமாறும் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர் மாவட்ட ஆட்சியர்கள் காவல் துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோரிடமும் தேர்தல் ஆணையத்தின் உயர்மட்டக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் வாக்காளர் பட்டியலில் முதல் முறையாக இடம்பெற்றுள்ள இளைஞர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தும் வகையில் ஊடகங்கள் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது

கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரத் வாஜ் சாகு ததர்க் தொகுதியில் போட்டியிடுகிறார்

சைலேஷ் பாண்டே பிலாஷ்பூர் தொகுதியில் போட்டியிடுவதாகவும் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது சத்தீஷ்கர் சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும்

ரானுவ வீரர்களை போன்றே பத்திரிகையாளர்களும் நாட்டிற்கு சேவையாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கர் தீவிரவாத தாக்குதலில் உயிர் நீத்த துர்தர்ஷன் ஒளிப் பதிவாளர் அச்சுதயானந்த் சாகுவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய திரு ரத்தோர் நாட்டு மக்களுக்கு தகவல்களை உடலுக்குடன் அளிப்பதில் தூர்தர்ஷன் தன்ளிகரில்வா சேவையாற்றி வருவதாக குறிப்பிட்டார் நாட்டிற்காக பணியாற்றிய போது உயிர்நீத்த சாகுவின் குடும்பத்தினருக்கு பிரசார் பாரதி அமைப்பு ஆதரவாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரசார் பாரதி தலைவர் திரு சூரிய பிரகாஷ் பேககையில் ஒளிப்பதிவாளர் அச்சதயானந்த் சாகு மிகவும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் சத்தீஷ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பணிக்கு சென்றது பாராட்டத்தக்கது என்றும் அவரது கடமை உணர்வுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் தெரிவித்தார் கேரளா கா்நாடகா ஹரியானா மத்திய பிரதேஷ் பஞ்சாப் சத்திஷ்கா் ஆகிய மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனைபொட்டி அம்மாநிலங்களின் மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோா் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் இந்த மாநில மக்களுக்கு வளமும் முன்னேற்றமும் ஏற்பட தாம் வாழ்த்துவதாக தங்கள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர் இந்த மாநிலங்கள் வரும் ஆண்டுகளில் புதிய உச்சத்தை அடைய வாழ்த்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்

இதையொட்டி குமரி தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேஷமணியின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியா் திரு பிரசாந்த் வடநேரே உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது

தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மாநில பிஜேபி முடிவு செய்யும் என மத்திய நிதி மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக நலனுக்காகவே அஇஅதிமுக மற்றும் திமுக போன்ற கட்சிகளை விமர்சிப்பதாகக் கூறினார் தமிழகத்தில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் குறித்து மாநில அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணாவு நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு சுகாதாரத்துறை அமைச்சிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் மின்னனு சமுதாயத்தை உருவாக்கும் அரசின் முயற்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை வல்லுநர்கள் ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு கணினி மற்றம் தகவல் தொழில்நட்பத்தை பயன்படுத்துவது குறித்த கல்வி அறிவை தகவல் தொழில்நுட்பத்துறையினர் கொண்டு செல்லவேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தகவல் தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்கித்தரும் வகையில் தேவையான கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ரயிலில் பொதுப்பெட்டிகளில் பயணம் செய்வதற்கு முன்பதிவில்லா பயணச் சீட்டுகளை செல்போனில் இருந்தே ஆன்லைன் மூவம் பதிவு செய்துகொள்வதற்கான வசதி இன்று மூதல் நடைமுறைக்கு வந்துள்ளது ரயில் சேவையை அதிகளவில் பயள் படுத்துவோர் செல்போன் செயலியில் தங்களது பெயரை பதிவு செய்துகொண்டு தேவைப்படும்போது முன்பதிவில்ள பயணச் சீட்டுகளை பதிவு செய்துகொள்ள முடியும் இதனால் பயணச் சீட்டுக்காக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பது தவிர்க்கப்படுவதாகவும் பொதுமக்களிடையே இந்த நடைமுறைக்கு மிகுந்த வரவேற்பு கிடைக்கும் என்றும் ரயில்வே வாரியத்தின் உறுப்பினர் திரு கிரிஷ்பிள்ளை இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் பொதுமக்களுக்கான போக்குவரத்து வசதிகளுக்கு உத்வேகம் அளிப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

கற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிவான எரிபொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் காற்று மாசுபடுவதை பெருமளவு தடுக்கலாம் என்று கூறிய அவர் எத்தனால் மெத்தனால் மற்றும் மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என்று தெரிவித்தார்

புதுதில்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதுகுறித்து விளக்கிய மத்திய கற்றுக்குழல் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் இந்த சுற்றுச்சூழல் பணிக்குழுக்கள் பல்வேறு பகுதிவுளுக்கும் சென்று கற்றுக்குழல் மாகபாடு குறித்த தகவல்களை கண்டறிந்து மத்திய மாக கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு அவ்வப்போது அறிக்கை தாக்கல் செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார் கற்றுக்சூழல் விதிகளை மீறுவோரை கண்டறிந்து உடனுக்குடன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பணியையும் இந்த பணிக்குழுக்கள் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார்

வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற்ற ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

ஐடேஜா சிறப்பாக விளையாடி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நான்கு விக்கெட்களை வீழ்த்தினாா் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஒரு போட்டி சமனில் முடிவடைந்த நிலையில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை வென்றது